மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நேற்று மாலைஸ்டாக்ஹோம் சென்றடைந்தார் அவரது பயணத்தின்போது இந்தியா ஸ்வீடன் இடையே கூட்டு செயல்திட்டம் ஒன்றும் கூட்டு பங்காளர் திட்டமொன்றும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாா்டிக் நாடுகளான டென்மாா்க் ஃபின்வாந்து ஐஸ்வாந்து ஆகிய நாடுகளின் பிரதமா்களை திரு மோடி சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொள்கிறார் இன்று மாலை முதன்முறையாக இந்தியா நாா்டிக் உச்சிமாநாடு நடைபெறுகிறது ஸ்வீடன் நாட்டிலுள்ள தொழிலதிபர் கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் அங்கு வாழும் இந்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார்

நேற்று மாலை ஸ்டாக்ஹோமிலுள்ள அர்லாண்டா விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதம் ஸ்டெஃபான் லோஃபன் பிரதமர் திரு மோடியை அன்புடன் வரவேற்றார் ஐரோப்பிய கற்றப்பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இங்கிலாந்து செல்கிறார் அங்கு நடைபெறவுள்ள காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமா் இங்கிலாந்து மன்னா் ராணி எலிசெபெத் மற்றும் பிரதமா் தெரசா மே ஆகியோரை சந்திக்கிறாா் இருநாடுகளின் தொழிலதிபர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார் இதுகுறித்து இங்கிலாந்துக்கான இந்திய துதர் திரு ஒய் கே சின்ஹா அகில இந்திய வானொலிக்கு அளித்தப் பேட்டியில் பிரதமரின் இந்த பயணத்தின் மூவம் இருநாடுகளுக்கு இடையே உறவு வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

உத்தரபிரதேச மாநிலம் பண்டல்கண்ட் பகுதியில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி பகுதியை அமைப்பதற்கு தனியார் துறையினர் முன்வரவேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜான்சி மாவட்டத்தில் முதலீட்டாளர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு இது தொடர்பான உதவிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் தளவாட உற்பத்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை வாரந்தோறும் செய்யப்போவதாக கூறிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த பணிகளில் அக்கறை செலுத்தி உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார் மாநிலத்திலுள்ள சிறு தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் இடையே இது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் முதலாளித்துவ கம்யூனிச கொள்கைகளை போன்று தோல்வி அடையும் கொள்கைகளை பின்பற்றாமல் நாட்டுக்கு பயனளிக்கும் கொள்கைகளை அரசு வகுக்கவேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் எச்சரித்துள்ளார் மும்பையில் நேற்று மாலை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் கொள்கைகளுக்கு செயல்வடிவம் தரவேண்டும் என்றும் வெறும் எண்ணிக்கைகளை வைத்து வெற்றியை கணக்கிட முடியாது என்றும் கூறினார் தரமான பொருட்களை விற்பனை செய்வதன் மூவம் ஏற்றுமதியை அதிகிப்பதற்கு கவனம் செலுத்தவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வளர்ச்சிக்கென்று பிரத்யேக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி உலக பொருளாதாரத்தை வழிநடத்தி செல்லும் திறன்மிக்க நாடாக இந்தியா விளங்கவேண்டும் என்று அவர் கூறினார் முற்றிலுமாக ரொக்கப்பணமின்றி அனைத்தையும் மின்னனு முறையில் மாற்றியமைப்பது அனைவராலும் சாத்தியமாகாது என்று கூறினார் ஏர் இந்தியா நிறுவனத்தில் அரசின் முதலீடுகளை குறைத்தாலும் அந்த நிறுவனத்தை திறமைமிக்க நிறுவனமாக மாற்றுவதற்கு மற்றொரு இந்தியருக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்றா் நேபாளத்தில் பிராத் நகரில் உள்ள இந்திய துதரக முகாம் அலுவலக வளாகத்தின் முன் சிறிய ரக குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது நேற்றிரவு மணி எட்டு இருபதுக்கு இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் இதில் தூதரக கவள் சேதம் அடைந்ததாகவும் தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தொடர்பாக நேபாள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் பாதுகாப்பு இது பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வோக்பால் அமைப்புக்கான தேர்வுக்குழுவில் முக்கிய நீதிபதியை பணிக்கு அம்த்துவது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வுக்கு இதற்கான விளக்கத்தை அளித்தார் இதனையடுத்து உடனடியாக இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என்றும் நியமனம் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனா்

பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகத்திற்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார விளைவுகளிலிருந்து இந்தியப் பொருளாதாரம் மீண்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்குப் பிறகு பொருளாதார நடவடிக்கையில் எதிர் விளைவு ஏற்பட்டதாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பிஜேபி கட்சியை சார்ந்த இரண்டு அமைக்கள் சௌத்ரி லால் சிங் மற்றும் சந்தர் பிரகாஷ் கங்கா ஆகியோரின் ராஜினாமாவை அம்மாநில ஆளுநர் திரு என் என் வோரா ஏற்றுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக ஆளுநர் மாளிகை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர்களின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்துவா பாலியல் வன்முறை மற்றும் கொலைவழக்கில் எழுந்த சள்ச்சையை அடுத்து அமைச்சள்கள் இருவரும் அம்மாநில பிஜேபி தலைவா் திரு சத் ஷா்மாவிடம் ராஜினாமாவை அளித்தனா் சென்ற ஞாயிற்றுகிழமையன்று அமைச்சர்களின் ராஜினாமாவை அம்மாநில முதலமைச்ச் திருமதி மெஹ்பூபா முஃப்தி ஏற்றுக்கொண்டு ரர்ஜினாமா கடிதங்களை ஆளுநரிடம் அனுப்பி வைத்தாா் ஹாலிவுட்டில் பாலியல் தொந்தரவுகள் தொடர்பான துப்பறியும் செய்தி வெளியிட்ட நியூயார்க்கர் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கைகளுக்கு இந்த ஆண்டுக்கான புலிட்சர் விருது கிடைத்துள்ளது அலபாமா மாகாணத்தில் பத்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராய் மூர் மீது கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகளை நிரூபித்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கைக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது

சிறப்பு தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த டக் ஜோன்ஸ்க்கு எதிராக அவர் போட்டியிட்டார் இனைதளங்களில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ரஷ்யா செயல்பட்டு வருவதாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் குற்றம் சாட்டியுள்ளன இத்தொடர்பாக கூட்டறிக்கை வெளியிட்டுள்ள அந்நாடுகள் இணைய கட்டமைப்பை சீர்குலைப்பதில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாக இங்கிவாந்தின் தேசிய சைபர் பாதுகாப்பு மையமும் அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான எஃப் பி ஐயும் கூறியுள்ளன இதனையடுத்து வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இணைய தொடர்பை வைத்திருக்கும் நகர்வோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த அறிக்கை கூறுகிறது ரஷ்யாவின் நட்பு நாடான சிரியாவுக்கு எதிராக அமெரிக்காவும் இங்கிலாந்து அரசும் மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளையடுத்து இந்த கூட்டறிக்கை வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது

பாரீஸீல் நடைபெற்ற அரசுசாரா அமைப்பு கூட்டத்தில் பேசிய பிரெஞ்ச் அதிபர் இமானுவேல் மென்ரான் சிரியாவில் ஐநா மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு இந்த நிதியுதவி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்